ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது

மலேசியாவில் இபோ நகரில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கி போட்டி தொடரில் இந்தியா இன்று கனடாவை எதிர்கொள்கிறது

வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

அங்குள்ள விவசாயிகள் பலர் குறைந்தபட்ச ஆதாரவிலை மற்றும் சந்தை வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்

அசாம் மாநிலம் தேஸ்பூர் தொகுதியில் இரண்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன

உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கல்தான்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் திருமதி மேனகாகாந்தியும் பிலிப்பிட் தொகுதியில் அவரது மகன் திரு வருண்காந்தியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அலகாபாத் தொகுதியில் அம்மாநில அமைச்சர் திருமதி ரீட்டா பகுகுளா ஜோஷி போட்டியிடவுள்ளார் மாநில பிஜேபி தலைவர் திரு மகேந்திரநாத் பாண்டே சந்தவ்லி தொகுதியிலும் மத்திய அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா காலிப்பூர் தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் நடிகை ஜெயப்பிரதா ராம்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் ஹவ்ரா தொகுதியில் திரு ரந்திதேவ்சென் குப்தாவும் உல்பெரியா தொகுதியில் நடிகர் ஜாய் பேனர்ஜியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் தொகுதியில் திரு சஞ்சய் கபூரும் குஜாத் மாநிலம் நல்சாரி தொகுதியில் திரு தர்மேஷ் பட்டேலும் கட்ச் பகுதியில் நரேஷ் மகேஷ்வரியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்காள சிறப்பு செலவின பார்வையாளர் திருமதி மது மகாஜன் இன்று சென்னை வர இருப்பதாக குறிப்பிட்டார்

ஒரே சின்னத்தை பல சுயேச்சை வேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கல் மூலம் சின்னம் யாருக்கு என்பது முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஜெய்ப்பூரில் நேற்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமயில் நடைபெற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின்போது ராஜஸ்தான் மாநில பிஜேபி மூத்த தலைவர் திரு கன்ஷியாம் திவாரி முன்னாள் அமைச்சர் திருசுரேந்தர கோயல் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் பதிவில் மத்திய அரசு பற்றி குறைகூற முறையான காரணம் இல்வாததால் மக்களவை தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற மின்னனு வாக்குப்பதிவு இயந்திர சோதனையின் போது காங்கிரஸ் தலைவர் திரு கபில் சிபல் உடன் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் திரு எடியூரப்பா லஞ்சம் பெற்றதாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தகவல்கள் போலியானது என்றும் அவர் கூறியுள்ளார்

தேர்தல் செலவினங்கள் அதிகமாக செய்யப்படலாம் என கருதப்படும் தொகுதிகளில் கூடுதலாக சிறப்பு செலவிளம் பார்வையாளர்களை நியமிக்க தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் சம்பந்தமான கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் ஏற்கெனவே இரண்டு சிறப்பு செலவினப்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகில் மனிதநேயத்திற்கு தேவையாள அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஸாக்ரப் பில் இந்திய வம்சா வழியினரிடையே பேசிய அவர் குரேஷிய தலைநகர் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பவர்கள் மற்றும் ஆதரவு அளிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் மீன்டும் அத்துமீறி துப்பாகிச்சூடு நடத்தியுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித்தொடர்பாளர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது

மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கி போட்டி தொடரில் இந்தியா இன்று கனடாவை எதிர்கொள்கிறது